முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்வு திட்டம் நாளை தொடங்கப்பட உள்ளது ஆவின் பால் விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது

தங்கமணி கூறியுள்ளார்

பூடானும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பூநீராம் பாலாஜி விஷ்ணுவர்தன் இணை தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் அரசு அதிகாரிகள் நேரடியாகச் சென்று பொது மக்களின் கோரிக்கை மனுக்களைப் பெற்று அவற்றுக்குத் தீர்வு காண்பதற்கான முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்வு திட்டம் நாளை தொடங்கப்பட உள்ளது சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் நாளையும் நாளை மறுதினமும் சேலம் மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் அவர் பொது மக்களிடமிருந்து மனுக்களை பெற உள்ளார் இதன்படி நகர்ப்புற வார்டுகளிலும் கிராமங்களிலும் மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அதிகாரிகள் நேரடியாகச் சென்று கோரிக்கை மனுக்களை பெற உள்ளனர் பின்னர் இந்த மனுக்கள் அனைத்தும் கணினியில் பதியப்பட்டு சும்பந்தப்பட்ட துறைக்கு அருவாரத்திற்குள் அனுப்பப்பட்டு அதன்மீது ஒருமாதத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவின் பால் விலை உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வர உள்ளது

இந்த விலை உயர்வு நாளைமுதல் அமலுக்கு வர உள்ளது இதனிடையே பால் விலை உயர்வுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த விலை உயர்வு நடுத்தர மக்களின் வாழ்வில் பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மின்சாரக் கட்டணத்தை செலுத்தும் முறையில் எவ்வித மாற்றமும் இல்லையென மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவிததுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பல்வேறு அரசு விழாக்களில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது நடைமுறையில் உள்ள இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை செலுத்தும் முறையே தொடர்ந்து நீடிக்கும் என்றார் மாநிலத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாகக் குறைக்கப்படுவதுடன் இதற்கேற்ப மதுபான ஆலைகளும் படிப்படியாக மூடப்படும் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் தர்மபுரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் ஒன்பது வகையான நுண் ஊட்டச் சத்துக்கள் அடங்கிய செறிவூட்டப்பட்ட அரிசி பயன்படுத்தப்படும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் சத்துனவு திட்டப் பணியாளர்களின் மாநாட்டை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் மதுரை தஞ்சாவூர் நீலகிரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் சத்துணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறும் குழந்தைகளை சத்துணவுப் பணியாளர்கள் தங்களது குழந்தைகளைப் போன்று பாவித்து சிறப்பான சத்துணவை வழங்க வேண்டும் எனவும் திரு கே பி அன்பழகன் கேட்டுக் கொண்டார்

தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்ப் பல்கலைக்கழகம் மற்றும் சாகித்ய அகாடமி இணைந்து ஏற்பாடு செய்துள்ள புத்தகத் திருவிழாவை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் மாணவ மாணவியர் தங்களது அறிவையும் திறமையையும் வளர்த்துக் கொள்ள முடியும் என்றார் குறிப்பாக தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் ஒன்று மற்றும் குரூப் இரண்டு போட்டித் தேர்வுகளுக்கு மானவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள உதவும் என்றும் திரு துரைக்கண்ணு குறிப்பிட்டார்

இந்த நிகழ்ச்சியில் வால்பாறை பகுதியில் சமீபத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தவா ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களையும் சர்க்கார்பதி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சும் ரூபாய் நிவாரணத் தொகையையும் அமைச்சர் திரு வேலுமணி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் வழங்கினர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா பூடான் இடையேயான நட்புறவை வலுப்படுத்த இருநாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பூடாளில் இரண்டுநாள் பயணமாக நேற்று திம்பு சென்ற பிரதமர் அந்நாட்டு மன்னர் திரு ஜிக்மே நாம்கியால் வாங்சுக் பிரகமர் திரு வோட்டே ஷெரிங் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இந்தியா பூடான் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமது அரசுக்கு மக்கள் அளித்த மாபெரும் ஆதரவு மூலம் இந்தியா பூடான் இடையிலான நட்புறவை மேம்படுத்த மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகக் குறிப்பிட்டுள்ளார்

பூடானின் வளர்ச்சித் திட்டங்களில் பங்கு பெறும் முக்கிய நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு இருப்பதாகக் குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி நீர்மின்சார உற்பத்தியைத் தாண்டி மற்ற துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்ல இருநாடுகளும் உறுதிபூண்டிருப்பதாகத் தெரிவித்தார்

மத்திய அரசுத் துறைகளை மாற்றியமைப்பது தொடர்பான அமைச்சர்கள் குழுவின் கூட்டம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு அமைச்சகங்களை ஒன்றாக இணைப்பது குறித்தும் சில துறைகளைப் பிரித்து புதிய துறைகளை உருவாக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஏற்கனவே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்புத்துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் அண்மையில் நீர்வள ஆதாரங்கள் மற்றும் குடிநீர் தப்புரவுத் துறைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஜல்சக்தி அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருப்பதுடன் வேளாண் துறையிலிருந்து மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறைகள் தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் இந்தக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் கருதப்படுகிறகு

அப்போது பிராந்திய சமச்சீர் இன்மையை குறைக்கவும் நிர்வாகத் திறமையை மேம்படுத்தும் விதமாகவே ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது என்றும் அவர் லித்தவேனிய அதிபரிடம் எடுத்துரைத்துள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் சுட்டம் ஒழுங்கு நிலைமை மேம்பட்டு வருவதையடுத்து அங்கு பிறப்பிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன இங்குள்ள பள்ளிகள் நாளை முதல் செயல்படத் தொடங்கும் என ஜம்மு கஷ்மீர் அரசின் முதன்மைச் செயலாளரும் செய்தித் தொடர்பாளருமான திரு ரோஹித் கன்சால் ஸ்ரீநகரில் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான இடங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு விட்டதாகவும் கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்ற ஒருசில இடங்களில் மட்டுமே நீடிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

இருவரிச்செய்திகள் ஆப்கானிஸ்தான் காபூலில் நேற்றிரவு திருமண அரங்கு ஒன்றில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக் கூடும் என அஞ்சப்படுகிறது

மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள குடியரசுத் தலைவரின் விருந்தினர் மாளிகையை தலைவர் குடியரசுத் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று திறந்து வைத்தார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட லே பகுதியில் பழங்குடியின மக்களின் ஒன்பதநாள் தேசிய திருவிழாவான ஆதி மகோத்சவம் நேற்று தொடங்கியது நாட்டிலுள்ள அனைத்து துறைகளையும் தனியார்மயமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் வைபவம் நேற்றுடன் நிறைவு பெற்றதையடுத்து சிறப்பு பூஜைகளுக்குப் பிறகு அத்திவரதர் அனந்தசரஸ் திருக்குளத்தில் வாசம் செய்கிறார் விளையாட்டுச்செய்திகள் ஜெர்மனியின் மீர்பஷ்க் நகரில் நடைபெற்று வரும் ஏடியி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி விஷ்ணுவர்தன் இணை தகுதி பெற்றுள்ளது